பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

மூன்று கட்டங்களாக நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது பிரபல பின்னணி பாடகா எஸ் பி பாலசப்ரமணியம் சென்னையில் இன்று பிற்பகல் காலமானார்

ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா்

இனி விரிவான செய்திகள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளளா்களின் நலன்களை பாதுகாக்கும் விதத்தில் சுட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயாவின் பிறந்த நாளையொட்டி காணொலி காட்சி வாயிலாக பிரதம் இன்று நாடு முழுவதும் பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றினார் கடந்த சில ஆண்டுகளில் விவசாயிகளை வங்கி கட்டமைப்புடன் இணைப்பதற்கு தமது அரசு அனைத்து முயற்சிகளையும் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார் விவசாயிகளுக்கான பிரதமரின் வருவாய் ஆதரவு திட்டத்தின் கீழ் பத்து கோடிக்கும் கூடுதலான விவசாயிகளுக்கு ஒரு வட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவி அளிக்கப்பட்டுள்ளதாக அவா் கூறினாா்

இந்த திட்டத்தின் மூலம் பால்பண்ணை தொழிலில் ஈடுபட்டுள்ளவா்கள் மற்றும் மீனவா்கள் உள்ளிட்டோரும் பயனடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார் முந்தைய அரசுகள் விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்களின் நலனில் அக்கறை செலுத்தவில்லை என்றும் அவர் குற்றம்சாட்டினார் தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு அவர்களின் நலனை பாதுகாக்கும் வகையில் பல்வேறு சீர்திருத்தங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார்

புதிய சுட்டங்களுக்கு எதிரான தவறான தகவல்களும் வதந்திகளும் பரப்பப்பட்டு வருவதாகவும் பிரதம் கூறினார்

பண்டிட் தீன்தயாள் உபாத்தியாயா வின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்பட்டது இந்நாளையொட்டி குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு அவருக்கு புகழாரம் சூட்டியுள்ளார் சிறந்த தலைவரும் மிகச்சிறந்த சிந்தனையாளருமான தீன்தயாள் உபாத்தியாயா ஏழைகள் நலனுக்காகவும் ஒருமைப்பாட்டுக்காகவும் பாடுபட்டவர் என்றும் அவரது வாழ்க்கை அனைவருக்கும் முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் திரு வெங்கையா நாயுடு தமது டுவிட்டர் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சா திரு அமித்ஷா தமது டுவிட்டா் செய்தியில் பன்முக ஆளுமை கொண்ட தீன்தயாள் உபாத்தியாயா இந்திய கவாச்சாரத்தை பாதுகாக்க தனது வாழ்நாளை அர்ப்பணித்தவர் என்று குறிப்பிட்டுள்ளார்

இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய தேர்தல் ஆனையா திரு சுனில் அரோரா இதனை அறிவித்தார்

தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை அடுத்து பீகாரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறினார் நோய் தொற்று பரவல் காரணமாக தேர்தலை பாதுகாப்பாள முறையில் நடத்த பல்வேறு தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார்

வாக்குப்பதிவு ஒரு மணி நேரம் நீட்டிக்கப்படும் என்றும் அவர் கூறினார்

வாக்கு எண்ணிக்கை நவம்பர் பத்தாம் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் குறிப்பிட்டார்

தேசிய மருத்துவ ஆணையம் இன்று முதல் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது ஏற்கனவே இந்திய மருத்துவ கழகம் என்ற பெயரில் செயல்பட்டு வந்த அமைப்பு

தேசிய மருத்துவ ஆணையம் என்ற புதிய தொடங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த புதிய அமைப்பின் தலைவராக அகில இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் காது மூக்கு தொண்டை துறை தலைவராக இருந்த டாக்டர் சுரேஷ் சந்திர சா்மா நியமிக்கப்பட்டுள்ளார் இந்த பதவியில் அவர் மூன்று ஆண்டுகள் நீடிப்பார்

இதற்கான சட்டத்திருத்தத்திற்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத கோவிந்த் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒப்புதல் அளித்தார் பிரபல பின்னணி பாடகா் எஸ் பி பாலசுப்ரமணியம் சென்னையில் இன்று பிற்பகல் காலமானாா்

ஆறு முறை தேசிய விருதுகளை வென்ற எஸ் பி பி பத்மழநீ மற்றம் பத்ம பூஷன் விருதுகளையும் பெற்றுள்ளார் எம் ஜி ஆர் சிவாஜிகணேசன் நடித்த படங்கள் தொடங்கி கமலஹாகன் ரஜினிகாந்த் அஜித் விஜய் சூரியா என நான்கு தலைமுறை நடிகர்களுக்கு அவர் பாடல்களை பாடியுள்ளார்

எஸ் பி பி யின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு மாநில முதலமைச்சா்களும் ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளனா் இசை உலகம் அதன் மெல்லிய குரல்களில் ஒன்றை இழந்து விட்டதாக குடியரசுத் தலைவா திரு ராம்நாத்கோவிந்த் தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் பாடும் நிலா என்று ரசிகள்களால் அன்புடன் அழைக்கப்பட்ட எஸ் பி பி யை இழந்து வாடும் குடும்பத்தினா் மற்றும் ரசிகா்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தொவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் திரு வெங்கையா நாயுடு விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நானும் அவரும் ஒரே ஊரில் பிறந்தவர்கள் என்பதால் தனிப்பட்ட முறையில் தமக்கு பேரிழப்பு என்று கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் பல ஆண்டுகளாக தமது மெல்லிய குராவால் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களின மனங்களை கவர்ந்தவர் என்று கூறியுள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருககும் ரசிகா்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் பன் மொழிகளில் பாடல்களைப்பாடி பல வட்சம் ரசிகள்களின் இதயத்தை கவா்ந்த எஸ் பி பி மறைந்தாலும் அவரது குரல் என்றென்றும் ஒலித்துக் கொண்டிருக்கும் என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் தமிழக ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் இசையுலகிற்கும் ஒட்டுமொத்த ரசின்களுக்கும் ஈடு கெய்ய முடியாத இழப்பு என்றும் தங்களின் மென்மையாள குரலாலும் இசையாலும் என்றும் எங்குளுடன் வாழ்வீர்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் எஸ் பி பி யின் மறைவு திரைத் துறைக்கும் இசைத் துறைக்கும் பேரிழப்பாகும் என்று தெரிவித்துள்ளார் இளிமையான் இணையற்ற குரல் வல்லமை கொண்ட எஸ் பி பி யின் இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது என்றும் அவர் மறைந்தாலும் அவரது பாடல்கள் அனைவரது செவிகளிலும் என்றென்றும் ஒலித்துக் கொண்டே இருக்கும் என்றும் முதலம்ச்சர் குறிப்பிட்டுள்ளார் துணை முதலமைச்சா் திரு ஓ பன்னீாசெவ்வம் திமுக தலைவா் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் நடிகர்கள் கமல ஹாசன் ரஜினிகாந்தி உள்ளிட்ட திரையுலக பிரமுகர்களும் இளையராஜா ஏ ஆர் ரஹ்மான் தேவா உள்ளிட்ட இசைக் கலைஞர்களும் பின்னணி பாடகர்கள் உள்ளிட்டோரும் எஸ் பி பி யின் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் எஸ் பி பி யின் உடல் தற்போது சென்னை நங்கம்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது

கற்றுச்சூழலை பாதிக்காத பொது போக்குவரத்தை ஏற்படுத்த வேண்டுமென்ற பிரதமா் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கற்றுச்சூழல் துறை அமைச்சா் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் கூறியுள்ளார் இந்த திட்டத்தின் இரண்டாவது கட்ட செயல்பாடு பத்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கடந்த ஆண்டு தொடங்கப்பட்டது